ஐனநாயக நினறேவேற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் முத்தலாக் சுட்டம் கொண்டு வருவதில் அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

திரு ப சிதம்பரத்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்தினர்

சத்தீஸ்கர் மாநிலம் ராய்க்கரில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் காங்கிரஸ் அறிவித்த விவசாயக் கடன் ரத்து நடவடிக்கையால் இடைத்தரகர்கள் மட்டுமே பயன்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் இடைக்கால பட்ஜெட்டில் விவசாயிகள் மட்டுமே பயன்பெறும் வகையில் பிரதமரின் கிஸான் சம்மான் நிதித்திட்டத்தை தமது அரசு கொண்டுவந்துள்ளதாகவும் தெரிவித்தார்

கல்கத்தா நீதிமன்றத்திற்கு புதிய நீதிமன்றக் கிளையையும் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார் மைனாகுரியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் முத்தலாக் சுட்டம் கொண்டுவரும் முயற்சியை மத்திய அரசு எந்த நிலையிலும் பின்வாங்காது என்றும் கூறினார் இஸ்லாமிய பெண்களுக்கு சமூக நீதியை உறுதிசெய்யவேண்டும் என்பதில் அரசு மிகுந்த அக்கறைக் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிதி மோசடி சீட்டு நிறுவனத்திற்கு எதிராக சிபிஐ மேற்கொண்டுள்ள புலன்விசாரணையை பாதிக்கும் வகையில் மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது உலக அளவில் இந்தியாவுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தி விட்டதாக திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டினார் கொல்கத்தாவில் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையில் பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தியதையும் அவர் குறைகூறினார் மேற்குவங்கத்தில் தற்போதுள்ள அரசு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி விமர்சனம் செய்தார் மக்களவையில் இன்று நடப்பாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் மீது விவாதம் எடுத்துக்கொள்ளப்பட்டது விவாதத்தை தொடங்கி வைத்துப் பேசிய பகுஜன் ஜனதாதள் உறுப்பினர்

விவாதத்தில் கலந்தகொண்ட பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் தாகூர் இடைக்கால பட்ஜெட் புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தேசிய ஜனநாயக கூட்டனி அரசின் விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் உள்ளதாக கூறினார்

மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி சிபிஐ நடவடிக்கைக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதையும் அவர் குறை கூறினார் அஇஅதிமுக உறுப்பினர் திரு வெங்கடேஷ் பாபு இடைக்கால பட்ஜெட்டை வரவேற்று பேசுகையில் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரக டாக்டர் எம் எஸ் கவாமிநாதனின் அறிக்கையை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுத்திருப்பதை வரவேற்பதாக கூறினார் விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்த பட்ச ஆதரவு விலையை உயர்த்தும் நடவடிக்கைக்கும் அவர் வரவேற்பு தெரிவித்துள்ளார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக் குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தன இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து அழிக்கையை தாக்கல் செய்த பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தித் தாள்களில் வரும் தகவல்களை நம்பி காங்கிரஸ் கட்சி தரமற்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக உள்ள அம்சங்கள் மட்டும் செய்தித்தாள்களில் இடம்பெற்றதில் இருந்தே இதன் தன்மையை அறிந்து கெள்ள முடியும் என்று அவர் கூறினார் ரஃபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பாக ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இவை குறித்து பேசுவதற்கு அவசியமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு இன்று நேரில் ஆஜரானார் இதே வழக்கில் அவரிடம் பல முறை விசாரணை நடத்தப்பட்டுள்ளது சுட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின்கீழ் அவரது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது திரு சிதம்பரத்தின் மகன் திரு கார்த்தியிடம் நேற்று அமலாக்க பிரிவினர் விசாரணை நடத்தினர்

வடகிழக்கு மாநிலங்களுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்றிரவு குவஹாத்தி செல்கிறார் நாளை காலை அங்கிருந்து இட்டா நகர் செல்லும் பிரதமர் ஐஜி பூங்காவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கிவைக்கிறார் ஹாலோங்கியில் பசுமை விமான நிலைய கட்டுமான பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் வடகிழக்கு மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த விமான நிலையம் உத்வேகம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருணாச்சலப் பிரதேசத்தில் சேலா சுரங்கப்பாதை திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த கரங்கப்பாதை பயன்பாட்டிற்கு வந்தால் ஆண்டு முழுவதும் பருவகால மாற்றங்களால் பாதிப்பு ஏதுமின்றி பொதுமக்கள் தவாங் பள்ளதாக்கு பகுதிக்கு சென்றுவர முடியும்

அசாமில் தின்கக்கியாவில் ஹாலங் எரிவாயு திட்டைத்தையும் தொடங்கி வைக்கும் பிரதமர் அகர்தலாவில் புதிய ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் கர்ஜி பெலோளியா இடையிலான இந்த ரயில் பாதை தெற்கு மற்றும் தெற்கு ஆசியாவின் வாயிலாக திரிபுராவை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

வரும் நிதியாண்டில் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் கூறினார்

பயிர்க்காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் அதிக பயிர் வகைகளையும் புதிய நிலப் பகுதிகளையும் சேர்க்க விரைவில் அறிவிக்கை வெளியிடப்படும்

சென்னை அருகே பிரான்ஸ் நிறுவனத்தின் உதவியுடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் உணவு பதனீட்டுப் பூங்கா அமைக்கப்படும்

சூரிய மின் சக்தியுடன் கூடிய பகமை வீடுகள் திட்டத்தின் கீழ்

சென்னை மாநகராட்சி விரிவான திடக்கழிவு மேலான்மை திட்டத்தின் கீழ்

இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார்

இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் போட்டியில் நியுசிவாந்து நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது

நியூசிலாந்துக்கு எதிராள இரண்டாவது டிவெண்டி டிவெண்டி ஆடவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது